முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் எண்ணம் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார்

தேதிவரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டுப் போட்டி இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது இந்தியா இலங்கை இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டி இன்று பூனேயில் நடைபெறவுள்ளது சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் அஇஅதிமுக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்மீதான விவாதத்திற்கு நேற்று பதிலளித்து அவர் பேசினார் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக இரண்டு நாட்களாக பேரவையில் விவாதங்கள் நடைபெற்றதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்தில் சிறுபான்மையின மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முதலமைச்சரின் பதிலுரைக்குப் பின்னர் சட்டப்பேரவையின் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்தச் சட்டத்தினால் இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்படமாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் எண்ணத்தை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் நேற்று மதுரையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற இந்த திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இதுதொடர்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டு நலனுக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கைளில் அக்கட்சிகள் ஈடுபட்டு வருவதாகவும் திருமதி ஸ்மிருதி இரானி கூறினார்

சென்னை கோயம்பேட்டில் நேற்று இதற்கான முன்பதிவை தொடங்கிவைத்து அவர் பேசினார் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

குடும்பத் தலைவரின் கைபேசி எண் குடிநீருக்கான ஆதாரம் கழிவறை வசதி உள்ளிட்டவை இதில் அடங்கும் மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று பிஜேபி கூறியுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிஜேபி நிர்வாகிகளுடன் பட்ஜெட் தொடர்பாக நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் நான்கு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு

நட்டா மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கியப் பங்கு வகிப்பதாக பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சூமாரப்பாளையத்தில் மாநில அளவிலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

நம்ம நாட்டில அறிவியல் வளர்ச்சியினா மாணவப் பருவத்திலேயே அறிவியலுக்கான கண்ணோட்டம் வேணும் அந்த கண்ணோட்டத்த வளர்க்கிறதுக்கு இதுபோன்ற கண்காட்சிகள் மிகவும் உதவும்

எப்படி வாழ்க்கையை முறைய மக்களுக்கு மேம்படுத்தனும்

உந்துகோலாகவோ இருக்கும்

தொழில்நுட்பத்தோட வந்து காட்டுவது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நேற்று சென்னையில் இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பத்தாயிரம் மாணவர்கள் பங்குபெறும் சென்னை வாசிக்கிறது என்ற புதிய நிகழ்வு இந்த ஆண்டு நடைபெறவுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் வடகிழக்குப் பருவமனழ இன்றுடன் நிறைவடைவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

குறைந்தபட்ச மழை அளவாக மதுரை பெரம்பலூர்

காலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழிவு காணப்படும் நீலகிரி மாவட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக பனிக்காலம் தாமதமாக தொடங்கியுள்ளது பருவமழை நீடித்ததே இதற்கு காரணம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாமதமடைந்துள்ளது

தாமதமாக பனிப்பொழிவு தொடங்கினாலும் குளிரின் தாக்கம் எந்தவகையிலும் குறைந்தபாடில்லை

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு வகைசெய்யும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் பொதுச்சபையில் நேற்று நிறைவேறியது துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தட்கல் திட்டத்தின்கீழ் பாஸ்போர்ட் ஒரே நாளில் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டுப் போட்டி இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது

இந்தியா இலங்கை இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டி இன்று பூனே யில் நடைபெறவுள்ளது

இரண்டாவது போட்டியில் வெற்றிபெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது

கோப்பையை கைப்பற்றியது